இன்றுபிறப்பித்துள்ளார் இதனையடுத்துமாவட்ட நிர்வாகம் ஸ்டெர்லைட் ஆலைக்குஉடனடியாகசீல் வைத்துநடவடிக்கைஎடுத்துள்ளது

தமிழகசட்டப்பேரவைக் கூட்டத்தொடர் நாளைதொடங்குகிறது

வழங்கப்பட்டுள்ளதாகபிரதமா் திருநரேந்திரமோடிகூறியுள்ளாா்

வாய்ப்புள்ளதாகசென்னைவானிலைஆய்வு மையம் தெரிவித்துள்ளது

பொகுமக்களின் முதலமைச்சள் திருஎடப்பாடிபழனிசாமி இன்றுவெளியிட்டுள்ளசெய்திக்குறிப்பில் உணர்வுகளுக்கும் கருத்துக்களுக்கும் மதிப்பளிக்கும் வகையில் மாநிலஅரசு இந்தமுடிவைஎடுத்துள்ளதாகதெரிவித்துள்ளாா் ஸ்டெர்லைட் ஆலைஎதிர்ப்பு குழுவினர் இன்றுதம்மையும் துணைமுதலமைச்சர் மற்றும் மூத்தஅமைச்சர்கள் செயலாளர் தலைமைச் தூத்துக்குடிமக்களின் கோரிக்கைகளைஎடுத்துரைத்தாகவும் அரசுஅவற்றைகவனமுடன் பரிசீலித்து இந்தமுடிவைஎடுத்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார்

அரசாணைவெளியிடப்பட்டதைஅடுத்து துத்துக்குடிமாவட்டஆட்சியர் திருசந்தீப் நந்தூரி ஸ்டெர்லைட் ஆலைக்குஉடனடியாகச் சென்றுசீர் வைத்தார் இந்தஆலைஅரசாணையின்படி மூடப்படுகிறதுஎன்பதற்கானஉத்தரவையும் ஆலையின் கதவில் அவர் ஒட்டினார்

பின்னர் செய்தியாளர்களிடம் பேசியதிரு ஒ பள்ளீர்செல்வம் ஸ்டெர்லைட் விவகாரத்தில் தூத்துக்குடிமக்களின் எண்ணத்திற்குஏற்பஅரசுநடவடிக்கைமேற்கொள்ளும் என்றார் தமிழகசட்டப்பேரவைபட்ஜெட் கூட்டத்தொடரின் இரண்டாம் பகுதிநாளைதொடங்குகிறது

இந்நிகழ்ச்சியில் பேசியஅவா் ஏழைஎளியமக்கள் முதலமைச்சரின் விரிவானகாப்பீட்டுத் திட்டத்தின் கீழ்

பிரதமின் உஜ்வாலாதிட்டத்தின் மூலம் ஏழைஎளியஷெட்யூல்டுவகுப்பினர் மற்றும் பழங்குடியினரின் வாழ்க்கைத் தரத்தைஉயர்த்தியிருப்பதாகபிரதமர் திருநரேந்திரமோடிதெரிவித்துள்ளார் உஜ்வாலாதிட்டபயனாளிகளிடையேசெல்போன் செயலிவாயிலாகதமதுகருத்தைபகிர்ந்தகொண்டபிரதமர் சமூக வளர்ச்சியில் இத்திட்டம் பெரும்பங்காற்றி இருப்பதாககுறிப்பிட்டார்

இந்தகாலக்கட்டத்திலஏழைஎளியமக்களுக்குஅதிகஅளவில் இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டா் இத்திட்டத்திற்குஉத்வேகம் அளிக்கும் வகையில் நாடுமுழுவதும் எல் பி ஜி பஞ்சாயத்துஅமைப்புகள் நிறுவப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் செல்போன் செயலியில் கலந்துரையாடியஒடிசாமாநிலத்தைசேர்ந்த சுஷ்மிதாகபாட்டா உஜ்வாலாதிட்டம் தமதுவாழ்க்கையைமாற்றிஅமைத்துள்ளதாககுறிப்பிட்டார் சத்தீஷ்கர் மாநிலத்தைசேர்தஒருபெண்மணிதனதுகுடும்பத்தில் வாழ்க்கைத்தரத்தை உஜ்வாவாதிட்டம் உயர்த்தியுள்ளதாககுறிப்பிட்டார்

புதுதில்லியிலிருந்துநாளை புறப்படும் பிரதமா் இந்தோனேஷியாதலைநகர் ஐகார்த்தாமற்றும் சிங்கப்பூரில் பல்வேறுநிகழ்ச்சிகளில் கலந்துகொள்கிறார் இருதரப்பு உறவுகள் பொருளாதாரவா்த்தகம் முதலீட்டுக்கானவாய்ப்புகள் ஆகியவைகுறித்துஆலோசனைக் கூட்டங்களில் அவர் பங்கேற்கிறார் தொழிலதிபர்கள் மற்றும் இந்தியவம்சாவளியினரையும் பிரதமர் சந்திக்கவுள்ளார்

பாகிஸ்தான் உள்ளிட்டஅனைத்துஅண்டைநாடுகளுடனும் இந்தியாநல்லுறவைபேணவிரும்புவதாககுடியரசுதுணைத்தலைவர் திருவெங்கையாநாயுடு தெரிவித்துள்ளார்

இந்தியாமட்டுமன்றிஉலகநாடுகள் அனைத்துமேவளர்ச்சிப் பாதையில் பயணித்துவரும்போது அதன் பலனை ஜம்மு கஷ்மீர் மட்டும் பெறாதிருப்பதுதமக்குவருத்தம் அளிப்பதாகக் குறிப்பிட்டார் ஐம்மு கஷ்மீரின் பொருளாதாரவளர்ச்சிக்குஉத்வேகம் வகையில் அங்குள்ள அளிக்கும் இயற்கைவளங்களைஆக்கப்பூர்வமாகபயன்படுத்துவதற்கானதிட்டங்களைவிஞ்ஞானிகள் கண்டறியவேண்டுமென்றகேட்டுக் கொண்டாா்